இனிவிரிவானசெய்திகள் திமுகசுட்டமன்றகட்சித்தலைவரைதேர்வு செய்வதற்கானஅக்கட்சியின் சட்டமன்றஉறுப்பினர்கள் கட்டம் தற்போதுசென்னையில் தொடங்கியுள்ளது இக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் திருமுக ஸ்டாலின் திமுகசட்டமன்றகட்சிதலைவராகதேர்வாகிறார் அதையடுத்துஅவர் நாளைமாலைஆளுநரைசந்தித்துஆட்சியமைக்கஉரிமைகோரவுள்ளார்

சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றிபெற்று தமிழகத்தில் திமுகஆட்சிஅமைப்பதையடுத்து பதவியேற்பு நிகழ்ச்சிகுறித்தலைமைச்செயலர் திருராஜீவ் ரஞ்சன் இன்றுஆளுநரின் செயலர் சட்டப்பேரவைச்செயலர் காவல்துறைதலைவர் ஆகியோருடன் ஆலோசனைநடத்தினார் கோவிட் தொற்றபரவிவரும் சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படவேண்டியபாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விவாதித்தார்

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

நோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்குஅவசியம் இன்றிவீட்டைவிட்டுவெளியேவருவதைதவிர்க்கவேண்டும் என்றும் முக்கவசத்தை முக்குமற்றும் வாய் பகுதிகளை மூடி அணிந்துகொள்ளவேண்டியதுஅவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார்

அவர்கள் வரும் பத்தாம் தேதிக்குள் பணியில் இணையுமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தமிழகத்தில் செய்தித்தாள் காட்சிமற்றும் ஒலிஊடகங்களில் பணியாற்றும் அனைவரும் முன்களப்பணியாளர்களாககருதப்படுவார்கள் என்றுமுதல்வராகபொறுப்பேற்கவுள்ளதிரு அறிவித்துள்ளா் அவர் இதுதொடர்பாக இன்றுவெளியிட்டுள்ள அறிக்கையில் மழைவெயிலெனபாராமல் பெருந்தொற்றிலும் ஊடகத்துறையினர் உயிரைபணயம் வைத்துபணியாற்றுவதாகதெரிவிததுள்ளார்

தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித்தை தமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதசாகு இன்றுஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் நடந்தமுடிந்தசட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றிபெற்றஉறுப்பினர்களின் பட்டியலைஅவர் ஆளுநரிடம் சமர்ப்பித்தார் ஐந்துமாநிலதேர்தல் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைவதைபொட்டி இதுவரைஅமலில் இருந்ததேர்தல் நடத்தைவிதிமுறைகள் விலக்கிக்கொள்ளப் படுவதாக இந்தியதேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

மொத்தம் ஐந்தாயிரம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்க அந்நிறுவனம் முன்வந்துள்ளது இந்தியவிமானப்படையைசேர்ந்த இரண்டுவிமானங்கள் அவற்றைஎடுத்துவருகின்றன கூடுதலாகதயாரிக்கப்படும் மேலும் இந்தியாவில் ஆச்சிஜனைதேவைப்படும் இடங்குளுக்குஎடுத்துச்செல்வதற்கானகொள்கலன்கள் ஜெர்மனியிலிருந்து இந்தியவிமானப்படையின் தனிவிமானத்தில் சென்னைந்தடைந்தன

புதிதாகஆட்சிபொறுப்பேற்கும் திருழுக ஸ்டாலின் தலைமையிலானதிமுக

சென்னையில் அம்மாஉணவகத்தின் பெயர் பலகையைஎடுத்ததிமுக வை சேர்ந்த இரண்டுபேரின் மீதுசட்டரீதியானநடவடிக்கைஎடுக்ககட்சித்தலைவர் திருமு

அவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்துநீக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மகாத்மாகாந்தியின் தனிச்செயலராக இருந்த வி கல்யாணம் இன்றுபிற்பகலில் சென்னையில் காலமானார்

வயது மூப்பு தொடர்பானஉடல்நலக்குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரது இறுதிச்சடங்கு நாளைநடைபெறும் என்றுஅவரதுஉறவினர்கள் தெரிவித்துள்ளனர்